நிர்ணயிக்கும் துண்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் எங்கு சென்றாலும் இந்தியாவின தேவையை உணர்ந்து பணியாற்றவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் நாங்குனேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று முடிவடைந்தது பள்ளிக்கல்வி தரவரிசையில் கேரளா முதலிடத்திலும் ராஜஸ்தான் இரண்டாவது இடத்திலும் உள்ளது இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவை காண்பதற்கு உலக நாடுகள் ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சென்னையில் இன்று இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பிரதமா உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகமெங்கிலும் வசிக்கும் இந்தியர்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சாதனை படைத்து வருவதாக கூறினார் அறிவியல் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு மற்றும் குழு செயல்பாடு ஆகிய மூன்றும் எதிர்காலத்தை உருவாக்கும் தூண்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அண்மையில் தாம் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணம் இந்தியாவின் நிலையை உலகிற்கு உணர்த்தியிருப்பதாகக் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து ட்ரில்லியன் டாவர் அளவுக்கு உயரும் என்ற நம்பிக்கையுடன் நாட்டில் உள்ள இளைஞர்கள் தங்களது இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைவதற்கு புத்தி கூர்மையுடன் அறிவியலில் புதுமைகளைப் படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார்

ஆண்டுதோறும் தங்கள் கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறும் இளைஞர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த பிரகாசமான கனவுகளுடன் திறமையுடன் பணியாற்றுவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருவதூக பிரதமர் குறிப்பிட்டார் ஐ ஏ எஸ் போன்ற குடிமைப்பணி சேவைகளில் ஐ டி மாணவர்கள் சிறந்த தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி வருவதாக அவர் கூறினார் உடல்நலத்தில் அக்கறை கொண்டுள்ள இளைய தலைமுறையினா் தங்களது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் அகுற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார் உலகின் மிகப்பழமையான மொழிகளில் ஒன்றாக திகழும் தமிழ்மொழியை போற்றி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் ஆறாம் வகுப்பிலிருந்தே செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் புதிய சிந்தனையுடன் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதுமைகளை படைப்பதற்கு இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் ஐ ஐ டி வளாகத்தில் நடைபெற்ற இந்தியா சிங்கப்பூர் ஹக்கத்தான் நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகக் கூறினார் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது போட்டியில் வெற்றிபெற்ற மாணவ மாணவிகளுக்கும் குழுவினருக்கும் பிரதமர் பரிசுகளை வழங்கினார் ஐ ஐ டி யில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் திரு நரேந்திரமோடி வழங்கினார்

இந்திய விமானப்படையின் தலைவராக ஏர்கீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் பதௌரியா இன்று பொறுப்பேற்று கொண்டார் இதுவரை இப்பதவியை வகித்து வந்த ஏர் சீஃப் மார்ஷல் பீரேந்திர சிங் தனோவாவின் பதவிக்காலம் இன்று நிறைவு பெற்றதையடுத்து புதிய தலைவர் பொறுப்பேற்று கொண்டார்

புதுதில்லியில் பதவியேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஏர்ஷீப் மார்ஷல் பதெளரியா ரஃபேல் போா் விமானத்தை விமானப்படையில் சேர்ப்பதன் மூலம் இந்திய விமானப்படை வலிமைபெறும் என்றாா் அதிநவீன ரஃபேல் விமானத்தை இயக்கிய வெகுசிவரில் திரு பதௌரியாவும் ஒருவரவராவார்

உலக ரத்ததான தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தி வெளியிட்டுள்ளார் விலைதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றம் புனிதமான செயலை செய்வதற்கு அனைவரும் முன்வர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி மாவட்டந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புப் போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் இதில் வெற்றி பெறுபவா்களுக்கு பரிககளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்று அவர் அந்த செய்தியில் கூறியுள்ளார் தானமாக கிடைக்கும் ரத்தத்தை சிறந்த முறையில் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி மற்றும் விக்ரவாண்டி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்வது இன்று நிறைவடைந்தது நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்வாளர் திரு நாராயணனும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரனும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனா்

விக்ரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் திரு முத்தமிழ் செல்வனும் திமுக சார்பில் திரு நா புகழேந்தியும் இன்று மனு தாக்கல் செய்தனர் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கெள்ளப்படுகின்றன மனுக்களை திரும்பப்பெற வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

பிஜேபி மூத்த தலைவரும் முதலமைச்சருமான திரு மனோகர்வால் தாம் வெற்றிபெற்ற கர்னல் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார் ஹரியானா மாநில பிஜேபி தலைவர் திரு சுபாஷ் பராலா தாம் வெற்றிபெற்ற தோகனா தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் மல்யுத்த வீரர் யோகேஷ்வர்தத் பரோடாவிலும் முன்னாள் ஹாக்கி வீரர் சந்திப்சிங் பெகோவாவிலும் மற்றுமொரு மல்யுத்த விரர் பபிதா போகத் தாத்ரி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் அம்மாநில அமைச்சராக உள்ள அபிமனு நார்நவுந்த் தொகுதியில் போட்டியிடுகிறார் மற்றுமொரு அமைச்சர் ஒம்பிரகாஷ் தன்கர் பாட்லி தொகுதியில் போட்டியிடுகிறார் பிஜேபிவேட்பாளர் பட்டியலை இன்று புதுதில்லியில் வெளியிட்ட கட்சியின் செயலாளர்

நிதிஆயோக் தயாரித்த பள்ளிக்கல்வியின் தரநிர்ணய மதிப்பீட்டுக்கான அளவீடுகளை அதன் துணைத் தலைவர் திரு அமிதாப் காந்த் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார்

சிறிய மாநிலங்கள் வரிசையில் மணிப்பூர் முதலிடத்தையும் திரிபுரா கோவா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களையும் பெற்றுள்ளன சிறிய மாநிலங்களில் கல்வி வளர்ச்சிக்கான முதலிடத்தை மேகாலயா பெற்றுள்ளது அடுத்தடுத்த இடங்களை நகாலந்தும் கோவாவும் பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமிதாப் காந்த் இந்த தரவரிசையில் ஒராண்டு காலத்தில் அதிகளவு கல்வி வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலங்களின் செயல்பாடு குறிப்பிடத்தக்கது என்று கூறினார்

தொழில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சின்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச உதவித்தொகையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபருக் அப்துல்லாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கோரி மாநிலங்களவை உறுப்பினர் திரு வைகோ தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது பாதுகாப்பு சுட்டத்தின்கீழ் திரு ஃபருக் அப்துல்லாவை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு வைகோ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

நாளை முதல் இந்த மனுக்கள் விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது